வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளா்

தீப திருநாளாம் தீபாவளி பண்டிகையை மக்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறார்கள்

போவதில்லை என்று இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் திரு கரு ஜெயகுரியா கூறியிருக்கிறார்

காற்றழுத்த பகுதி உருவாகியுள்ளது

கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் அணுசக்தியில் இயங்கக்கூடிய உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஐ என் எஸ் அரிஹந்த் நீாமூழ்கி கப்பலின் முதலாவது ரோந்து பயணம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது குறித்து பிரதமா் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் இந்த சாதனை அனுஆயுதங்களை வைத்து மிரட்டும் நாடுகளுக்கு விடுக்கும் தக்க பதிலடி என்று அவர் கூறியிருக்கிறார் முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐ என் எஸ் அரிஹந்த் நீர்மூழ்கி கப்பல் மொத்தம் ஆறாயிரம் டன் எடை கொண்டதாகும்

இதபோன்ற நீர்மூழ்கி கப்பலானது அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட சில பெரிய நாடுகளிடம் மட்டுமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தொகுதிகளில் தேர்தல் பணிகளை அஇஅதிமுக பணி தொடங்கியுள்ளதாக கூறினார்

தீப திருநாளாம் தீபாவளி பண்டிகையை மக்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறார்கள் காலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகளை அணிந்து பட்டாசுகளை வெடித்து பாரம்பரியத்துடன் இந்நாளை கொண்டாடுகிறார்கள் உற்றார் உறவினர்களுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் இந்நாளை முன்னிட்டு தலைவர்கள் நாட்டுமக்களுக்கு வாழ்த்துக்கள் தெிவித்துள்ளனர் பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் விதித்துள்ள நேர கட்டுப்பாடு காரணமாக இந்த ஆண்டு பட்டாசு சத்தம் சற்று குறைவாகவே உள்ளது இரண்டு மணிநேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் உத்தரவிட்டது

இந்த உத்தரவை அமல்படுத்தம் வகையில் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் உச்சநீதிமன்றம் உத்தரவை செயல்படுத்த அனைவரும் அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்று காவல்துறை தலைமை இயக்குநர் கேட்டுக்கொண்டுள்ளார் பட்டாசுகளை அதற்காக அதுக்கப்பட்டுள்ள நேரத்தில் மட்டும் வெடிக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் விழிப்புணா்வு பிரச்சாரமும் மேற்கொள்ளப்பட்டது தீபாவளியை முன்னிட்டு முன்னணி திரை நட்சத்திரங்கள் நடிப்பில் வெளிவந்துள்ள திரைப்படங்கள் இன்று திரையிடப்படுவதால் திரையரங்குகளில் கூட்டத்தை காணமுடிகிறது

அதிகபட்சமாக கடந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நான்கு வட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு சென்றதாக போக்குவரத்துத் துறை வட்டாரங்கள் தெரிவித்தன தீபாவளி பண்டிகைக்காக ஐவுளிகள் மற்றும் இனிப்புகள் வாங்குவதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடைகளில் நேற்று இரவு வரை மக்களின் கூட்டத்தை காண முடிந்தது வனவிலங்குகள் பாதிக்கப்பட கூடாது என்பதற்காக நீலகிரி மாவட்டத்தில் பல இடங்களில் பட்டாசு வெடிப்பதை கிராம மக்கள் தவிா்ப்பதை போல் தருமபுரி மாவட்டத்திலும் வெளவால்களுக்காக பட்டாசுகளை வெடிக்காத கிராமங்களும் உள்ளன

வேட்புமனுக்களை திரும்பப் பெற்றுக்கொள்ள கடைசி நாளான நேற்று

நாடாளுமன்றத்தில் தனக்குள்ள பெரும்பான்மையை திரு ராஜபக்சே நிருபிக்காத வரை அவரை பிரதமராக அங்கீகிக்க போவதில்லை என்று இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் திரு கரு ஜெயகுரியா கூறியிருக்கிறார் நேற்று கொழும்புவில் அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் பிரதமர் பதவியிலிருந்து திரு ரணில் விக்ரம் சீங்கே யை அதிபர் மைத்றிபால சிறிசேனா நீக்கியது ஜனநாயக விரோத செயல் என்று கூறினார்

ஏற்கனவே முடிவு செய்தபடி நாடாளுமன்றத்தை நாளை கூட்ட வேண்டும் என்றும் அவர் கூறினார் இவங்கை அதிபா் எடுத்த முடிவுகள் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பெரும்பாவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருதுவதாகவும் அவர் தெரிவித்தார்

நேற்று கொழும்புவில் ராஜபக்சே ஆதரவாளா்கள் நடத்திய ஊா்வலத்தில் பேசிய அவா் இந்த பெரும்பான்மையை தாம் புதிதாக நியமித்துள்ள அரசு பெரும் என்று கூறினார் புதிய அரசை அங்கீகரிக்கும் விஷயத்தில் நாடாளுமன்ற சுபாநாயகர் கவனமாக நடந்தகொள்ள வேண்டும் என்றும் மக்களிடையே மோதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்தவொரு நடவடிக்கையையும் அவர் எடுக்கக்கூடாது என்றும் தாம் கேட்டுக்கொள்வதாகவும் திரு சிறிசேனா கூறினார் தமிழர்களும் முஸ்லீம் மக்களும் தமக்கு ஆதரவு அளிக்குமாறும் இம்மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு புதிய அரசு தீர்வுகாணும் என்றும் அவர் தெரிவித்தார்

இருவரி செய்திகள் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அந்நாட்டிடமிருந்து எண்ணெய் வாங்கிக் கொள்ள அமெரிக்கா விலக்கு அளித்துள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது

துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் உள்ள சவுதி அரேபியா தூதரகத்தில் கொல்லப்பட்ட பத்திரிக்கையாளர் ஜமால் கசோகி உடலை அங்கிருந்து அகற்றுவதற்கு கவுதி அரேபியா வேதியியல் நிபுணா் உள்ளிட்டோரை அனுப்பியதாக துருக்கி பத்திரிக்கை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாத இயக்கத்தில் சேரும் இளைஞர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருப்பதாக அம்மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் கூறியிருக்கிறார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா வெஸ்ட்இண்டஸ் அனிகளுக்கிடையிலான இரண்டாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது இந்தப் போட்டி இன்றிரவு ஏழு மணிக்கு தொடங்கும்